எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளா்

தள்ளா்வல்கள் நிவாரணம் வழங்க தடையில்லை என்றும் வழிமுறைகளில் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கொரோனா தொற்றை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த ஊரடங்கு தற்போதுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளுடன் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான அரிசியுடன் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ சமையல் எண்ணெய் ஒரு கிலோ துவரம் பருப்பு ஆகியவையும் வழக்கமாக வழங்கப்படும் அரிசியும் விலையின்றி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கட்டடத் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மே மாதத்தில் இரண்டாவது முறையாக ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்ச் தெரிவித்துள்ளா்

மருத்துவ நிபுணர்கள் பொது சுகாதார வல்லுநர்கள் ஆகியோரின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே மாநில அரசு ஊரடங்கை நீட்டிப்பதாக தெரிவித்த முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் தொடர்ந்து சமூக இடைவெளியை பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களிடயே நாளை காலை பத்து மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும் பிரதமர் தமது உரையில் கொரோனா தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கை நீட்டிப்பது குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க விரும்பும் அரசியல் கட்சிகள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வல்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட்டு தேவைப்படும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான முறையில் சென்றடைவதை உறுதி செய்யத்தான் அரசு அறிவுறுத்தியதே தவிர தடை விதிக்கவில்லை என்று மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்ட அம்சங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன என்றும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உரிய வழிமுறைகளை பின்பற்றி செயல்படத்தான் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதே தவிர யாருக்கும் தடைவிதிக்கவில்லை என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டின் பல மாநிலங்களில் கொண்டாடப்படும் புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் வைசாகி விஷூ ரங்கோலிபிஹூ நபபர்ஷா வைஷாகடி புத்தாண்டு பிறப்பு என பல்வேறு பெயர்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றாலும் நமது கலாச்சார ஒற்றுமையை இதபோன்ற விழாக்கள் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவா் சமூக இடைவெளியை பின்பற்றி கொரோனா தொற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் கூறியுள்ளாா்

வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென வாழ்த்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி புத்தாண்டு திருநாள் புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கட்டும் என்றும் நாம் ஒவ்வொருவரும் புதிய ஆற்றலுடள் உற்சாகத்துடன் கடமையாற்ற வழி பிறக்கட்டும் என்று கூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதையொட்டி ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டில் அனைவரது இல்லங்களிலும் நலமும் வளமும் பெருகட்டும் வாழ்வில் இன்ப ஒளி பெருகட்டும் என்று குறிப்பிட்டுள்ளாா் விஷூ திருநாளை மகிழ்ச்சியோடு நாளை கொண்டாடும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

கட்டாரியா தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு ஊரடங்கு காலத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வயல்களில் போதிய சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டுமௌ அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் வடமாநிலங்களில் உற்பத்தியாகும் சீரகம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொண்டுவருவதில் பிரச்சினை ஏதும் இருந்தால் தமிழக அரசின் உதவியை நாடவாம் என்று கூறினார் நடமாடும் காய்கறி வண்டிகள் மூலம் சென்னை நகில் அனைத்து பகுதிகளுக்கும் காய்கறிகள் மலிவான விலையில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் காய்கறிகளுக்காக வெளியேவருவது குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மாநிலத்தின் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகர பகுதிகளில் இதனை விரிவுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் எவ்வித சிக்கலும் இல்லை என்றும் பெட்ரோல் சமையல் ளிவாயு உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு தங்குத்தடையின்றி கிடைத்து வருவதாக மாநில வேளாண்துறை செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் மளிகைப் பொருட்கள் மற்றும் சோப்பு பேஸ்ட் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்கொள்முதல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பழங்கள் காய்கறிகள் போன்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க அரசின் குளிபதன கிடங்குகளில் கட்டணம் ஏதுமின்றி பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் விவசாயிகள் விளைப் பொருட்களை கொண்டு வரவோ விவசாயத்திற்கு தேவையான கருவிகள் மற்றும் உரத்தை கொண்டு செல்வதற்கோ எந்த தடையும் இல்லை என்று திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தா்்

இது தொடர்பாக நீதிமன்ற பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் ஊரடங்கு காலத்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் நழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் உயர்நீதிமன்ற அவசர வழக்குகளை நீதிபதிகள் காணொலி மூலமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வாா்கள் என்றும் அவா் தெரிவித்துள்ளாா்

எஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பதவியை வகித்து வந்த திரு அருள்மொழி பதவி ஒய்வு பெறுவதை அடுத்து திரு பாலச்சந்திரன் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

அரியலூர் மாவட்டத்தில் உஜ்வாவா திட்டத்தின்கீழ் சமையல் ளரிவாயு பெற்று வரும் பயனாளிகளுக்கு கொரோனா நிவாரணமாக முதல் சிலிண்டருக்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவிக்கரமாக உள்ளது என பயனாளிகள் எமது செய்தியாளிடம் தெரிவித்தனர் சென்னை மாநகராட்சி மற்றும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக கொரோனா நோய்த்தடுப்பு மற்றும் சுகாதாரப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு